மேற்குவங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநில இரண்டாம் கட்டசுட்டப்பேரவைத் தேர்தலுக்கானவேட்புமலுதாக்கல் இன்றுதொடங்குகிறது

தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா மேற்குவங்கம் அஸ்ஸாம் மாநிலங்களின் சுட்டப்பேரவைத் தேர்தல் சிறப்பு பார்வையாளர்களுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனைநடத்தியது

தேர்தல் பணிகளில் அனைத்துத் துறைகளுடன் இணைந்துசெயல்படவேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார் தேர்தல் பணிகளில் ஈடுபடவுள்ளபாதுகாப்புப் படையினரைஅனுப்புவதுகுறித்தபணிகளையும் சிறப்பு பார்வையாளர்கள் கூடுதவாககண்காணிக்கவேண்டியுள்ளதுஎன்றுதிருசுனில் அரோராகூறினார்

புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கட்சியின் மூத்ததலைவரும் பிரதமருமானதிருநரேந்திரமோடி கட்சித் தலைவர் திரு ஜே பிநட்டாமற்றும் கட்சியின் மூத்ததலைவர்கள் கலந்தகொண்டனர் காங்கிரஸ் மத்தியதேர்தல் குழு நாளை கூடி மேற்குவங்கம் மற்றும் அஸ்ஸாம் சட்டப்பேரவைத் தேர்தல்களில் தங்களதுகட்சியின் சார்பில் போட்டியிடவுள்ளவேட்பாளர்கள் குறித்துவிவாதிக்கவுள்ளது

இக்கூட்டத்தில் கோவிட் பாதிப்பிற்குபிந்தையஒத்தழைப்பு பிராந்தியம் மற்றும் சர்வதேசவிவகாரங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்கஉள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் வர்த்தகம் மற்றும் முதவீடு புதியகண்டுபிடிப்புகள் அறிவியல் மற்றும் தொழிட்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சிஆகியதுறைகளில் இரு நாடுகளும் நெருங்கியஒத்துழைப்புடன் செயல்பட்டுவருகின்றன

உயர்கல்விவளர்ச்சிக்குதொடர்ந்துஅரசுமேற்கொண்டுவரும் நடவடிக்கைகாரணமாக இந்தியகல்விநிறுவனங்கள் உலகதரவரிசையில் இடம்பெற்றுள்ளதாகஅவர் கூறினார் இதற்கிடையே கர்நாடகமாநிலம் பெலகாவி பஞ்சாப் மாநிலம் ரோப்பர் ஆகிய இடங்களில் புதிதாககேந்திரியவித்யாலயாபள்ளிகள் தொடங்கப்படும் என்றும் திருரமேஷ் பொக்ரியால் அறிவித்துள்ளார்

கேரளசட்டப்பேரவைத் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்துபல்வேறுமாவட்டங்களில் துணைத் தேர்தல் ஆணையர் திருசுதிர் ஜெயின் ஆய்வு செய்யவுள்ளார் திருச்சூர் மாவட்டத்தில் நாளைமறநாளும் எர்னாகுளம் மாவட்டத்தில் வரும் திங்கட்கிழமையும் மாவட்டதேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறைஉயர் அதிகாரிகளுடன் அவர் விவாதிக்கவுள்ளார்

கவிஸ் ஜப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியவீரர்கள் இன்றுகாலிறுதிச்சுற்றில் பங்கேற்கின்றனர்

மகளிர் பிரிவில் பிவிசிந்து தாய்லாந்துவீராங்கனை பூசனனைஎதிர்கொள்கிறார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணைமலேசிய இணையையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் அஸ்வினிபொன்னப்பா இணைமலேசிய இணையையும் காலிறுதிசுற்றில் எதிர்கொள்கின்றது குத்துச்சண்டைபோட்டியில் இந்தியவீராங்கனை பூஜாராணிஅரையிறுதிச் பாக்ஸம் சுற்றுக்குமுன்னேறியுள்ளார்

மேரிகோம் சிம்ரன் ஜித் கவுர் ஜாஸ்மின் ஆகியோரும் அரையிறுதிச் கற்றக்குமுன்னேறியுள்ளனர் அர்ஜென்டினாஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இன்றநடைபெறவுள்ளகாலிறுதிஆட்டத்தில் இந்தியவீரர் சுமித் நகல் ஸ்பெயின் வீரர் ரமோஸ் வினோலஸை எதிர்கொள்கிறார்